பிரணாப் முகர்ஜி இன்று மாலை காலமானார்

எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதி உள்ளார் நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோர் விகிதம்

யூனியன் பிரதேசத்தில் புதிதாக

பிரணாப் முகர்ஜி இன்று மாலை காலமானார் முன்னாள் குடியரசு தலைவரின் மகன் திரு அபிஜீத் முகர்ஜி டிவிட்டரில் இதை அறிவித்துள்ளார்

நாட்டில் முற்றிலும் இயற்கை வேளாண்மைக்கு மாறிய முதலாவது மாநிலமாக சிக்கிம் மேம்பட்டதைத் தொடர்ந்து திரிபுரா உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களும் இதே போன்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றன

கட்கரி இந்தியாவை உற்பத்திக் கேந்திரமாக மேம்படுத்த பயிற்சி பெற்ற மனிதவளம் அவசியம் என்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தா தொழில்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

உள்ளூர் தொழில் துறையினருக்குத் தேவையான மனித வளத்தை உருவாக்க ஏதுவாக புதிய இயந்திரங்களை வாங்க தொழில்நுட்ப மையங்களுக்கு கடன் வழங்குவது பற்றி அரசு பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தொழில்நுட்ப மையங்களின் கீழ் விரிவாக்க மையங்களும் அமைக்கப்படுவதாக தெரிவித்த அவர் விரிவாக்க மையங்களுக்குத் தேவையான நிலம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மாநில அரசுகள் வழங்கவேண்டும் என கேட்டுக்கொண்டார்

கவாய் திரு கிருஷ்ணா முராரி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இன்று உத்தரவிட்டது

பிரஷாந்த் பூஷண் ஒப்புக் கொண்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது

நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதி உள்ளார்

உலகிலேயே கொரோனா உயிரிழப்பு விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது

ஒணம் புதுச்சேரியில் உள்ள மலையாள மக்கள் இன்று புத்தாடை அணிந்தும் ஒணம் சத்யா விருந்து உண்டும் ஒணம் திருநாளை உற்சாகமாக கொண்டாடினர் கொரோனா நிலவரங்கள் காரணமாக இம்முறை ஓணம் கொண்டாட்டங்கள் அவரவர் வீட்டிற்கு உள்ளேயே நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள மலையாள மக்கள் உட்பட அனைவருக்கும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் ஒணம் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டு இருந்தனர் புதுவைச் சிவம் புதுச்சேரியில் கவிஞர் புதுவைச் சிவம் நினைவு நாளான இன்று அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

நாராயணசாமி இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் தலைமைச் செயலர் சுகாதாரத்துறைச் செயலர் காவல்துறை தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஏனாம் புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று ஏனாமில் மேட்டக்கூர் ரமாபாய் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டுத் தனிமையில் வைக்கப்பட்டுள்ள கொரோனா நோயாளிகளைச் சந்தித்து ஏனாம் முதியோர் இல்லம் மூலம் இவர்களுக்கு சத்தான அசைவ உணவு வழங்க உறுதி அளித்தார் முன்னதாக ஏனாம் பகுதியின் கொரோனா நிலவரங்கள் குறித்து மண்டல நிர்வாக அதிகாரி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் மறு ஆய்வு நடத்தினார் தொடர்ந்து ஏனாம் அரசுப் பொது மருத்துவமனை மற்றும் மேட்டக்கூர் உயர்நிலைப் பள்ளியில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்திற்கும் அவர் நேரில் சென்று கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் இதர வசதிகளை ஆய்வு செய்ததாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் லட்சுமி யானை புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலின் லட்சுமி யானையை காளத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள் கோவிலுக்குச் சொந்தமான இடத்தில் வைத்துப் பராமரிக்கஈ இரண்டு கோவில்களின் நிர்வாகிகளுக்கு இடையே இன்று வாடகை ஒப்பந்தம் செய்துக் கொள்ளப்பட்டது சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி முன்னிலையில் கோவில் நிர்வாகிகள் இதில் கையெழுத்திட்டனர் இந்து அறநிலையத்துறை ஆணையர் திரு சிவசங்கரன் முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் மழை வளி மண்டல சுழற்சி மற்றும் வெப்பச் சலனம் காரணமாக தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பிரணாப் முகர்ஜி இன்று மாலை காலமானார்

எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதி உள்ளார்